ராமேஸ்வரம் மீனவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளார்

அமைக்கும் என்று மத்திய இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

மாட்டுப் பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் தினம் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது

இன்று நடைபெற்றது

சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில் பெரிய அளவில் கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார்

முன்னதாக சேலத்தில் பாரத ரத்னா எம்ஜிஆர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஆகியோரின் வெண்கல சிலைகளுடன் அமைக்கப்பட்ட மணிமண்டபத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் அஇஅதிமுகவின் இரு தலைவர்களும் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் உழைத்தவர்கள் என்று அவர் கூறினார் எவ்வளவு தடைகள் இன்னல்கள் வந்தாலும் இந்த இரு தலைவர்களும் விட்டுச்சென்ற பணியை தமது தலைமையிலாள அரசு நிறைவேற்றும் என்று உறுதிப்பட தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்

இத்தொடர்பாக அவர் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் இலங்கை கடற்படையினர் விரட்டும் போது தமிழக மீனவர்களின் இரண்டு படகுகளும் கவிழ்ந்தன

தங்களது பாரம்பரிய மீன்பிடி பகுதியான பாக் வளைகுடாவில் மீன்பிடிக்கச் செல்லும்போது இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை விரட்டி அடிப்பதையும் வலைகளை சேதப்படுத்தி கைப்பற்றுவது குறித்தும் மத்திய அரசுக்கு தாம் தெரிவித்து துரித நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி வந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அனைத்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை தமிழக அரசு தொடர்ந்து எடுக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்

கொடநாடு விவகாரத்தில் அரசியல் உள்நோக்கம் இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்று மத்திய இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கள்ளியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உஜ்வாலா திட்டத்தின்கீழ் சமையல் எரிவாயு இணைப்புகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீண்ட நாட்களுக்குப் பிறகு இப்பிரச்சினை எழுப்பப்படுவதாகவும் இதன் பின்னணியில் யார் உள்ளார் என்று தமிழக அரசு கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார்

புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது

பொங்கல் பண்டிகையின் இரண்டாம் நாளான இன்று உழவா்களுக்கு உறுதுணையாக திகழும் மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் மாட்டுப் பொங்கல் இன்று தமிழகத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது அதிகாலையில் மக்கள் மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வர்ணம்பூசி மாலை அணிவித்து அலங்கரித்து மண்பானையில் பொங்கலிட்டு படையல் செய்து வழிபட்டனர் தஞ்சை பெரிய கோவிலில் பெருநந்திக்கு ஆயிரம் கிலோ எடை கொண்ட பழவகைகள் காற்கறிகள் இனிப்புகளைச் கொண்டு சிறப்பு கோ பூஜை நடைபெற்றது

விழுப்புரம் மாவட்ட நீர்வாகம் சார்பில் தந்திரியான்குப்பம் மீனவ கிராமத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் கலந்துகொண்டார் தருமபுரி மாவட்டம் புதப்பட்டி கிராமத்தில் ஊர் மக்கள் ஒன்றுகூடி மாட்டு பொங்கலை கால்நடைகளுடன் சிறப்பாக கொண்டாடினர் தினம் இன்று உலகம் தெய்வப்புலர் திருவள்ளுவர் தமிழர்களால் முழுவதிலும் கொண்டாடப்பட்டது இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கவிஞராக மட்டுமல்லாமல் வாழ்க்கை நெறிகளையும் போதித்தவர் என்று கூறியுள்ளார் அவரது சிந்தனைகள் எல்லா காலத்திற்கும் பொருந்தும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சென்னை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு தமிழக அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மாநில அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் திரு பாண்டியராஜன் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெயவர்தன் தமிழ்நாடு பாடநூல் தலைவர் திருமதி ப வளர்மதி மற்றும் அதிகாரிகள் கலந்துகொண்டனர் கள்ளியாகுமரி கடலில் அமைக்கப்பட்டுள்ள ஐயன் திருவள்ளுவரின் சிலைக்கு தலைவர்கள் தமிழறிஞா்கள் மற்றும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகளும் மல்தூவி மரியாதை செலுத்தினர் பொங்கல் பண்டிகையையாட்டி நடத்தப்படும் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுப் போட்டி மதுரை மாவட்டம் பாலமேட்டில் இன்று நடைபெற்றது

மாநிலத்தின் இதர பகுதிகளிலும் ஐல்லிக்கட்டு மஞ்சுவிரட்டு மற்றும் ரேக்ளா பந்தையம் உள்ளிட்ட போட்டிகளும் இன்று நடைபெற்றன உலகபுகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நாளை நடைபெறுவதையொட்டி பாதுகாப்பு உள்ளிட்ட ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது பொங்கல் பண்டிகையின் நிறைவு நாளான காணும் பொங்கல் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பொது மக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

மாவட்ட செய்திகள் விருதுநகர் மாவட்டம் மேற்குத் தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள அய்யனார் கோயில் மலைவாழ் மக்களோடு மாவட்ட ஆட்சியர் திரு சிவஞானம் தலைமையில் பொங்கல் விழா இன்று நடைபெற்றன நீலகிரி மாவட்டத்தை கண்டுபிடித்த சர் ஜான் சல்லிவனின் நினைவு தினத்தைபொட்டி கோத்தகிரியில் உள்ள அவரது நினைவிடத்தில் ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மதுரை திருபரங்குன்றம் அருள்மிகு முருகன் திருக்கோயிலில் தெப்பத் திருவிழாவின் ஒன்பதாம் நாளான இன்று தெய்வானையுடன் முருகன் வைரத்தேரில் எழுந்தருளினார் கள்ளியாகுமரியில் இன்று சூறைக்காற்று மற்றும் கடல் சீற்றம் காரணமாக திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு படகு போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா ஸ்ரீகாந்த் கஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் கலப்பு இரட்டையர் பிரிவில் பிரனவ் சோப்ரா சிக்கி ரெட்டி இணையும் மகளிர் இரட்டையர் பிரிவில் அஸ்விளி பொன்னப்பா சிக்கி ரெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய கற்றுக்கு முன்னேறியுள்ளன